புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு

அருண் இன்று ஏனாமில் வெள்ள நிலவரங்களைப் பார்வையிட்டார் பொதுத் துறை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களை மத்திய அரசு வலுப்படுத்துவதுடன் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் தனியார் முதலீடுகளையும் ஊக்குவிக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு உள்ளூர் சந்தையில் மட்டுமின்றி ஏற்றுமதிச் சந்தையிலும் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறினார் பாதுகாப்பு உற்பத்தி துறைக்கான நேரடி அன்னிய முதலீட்டுக் கொள்கையை மத்திய அரசு தாராளமயம் ஆக்கியிருப்பதாகவும் இத்துறையினருக்கான ஏற்றுமதி நடைமுறைகள் எளிமையாக்கப் பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டு தொழில் நுட்பங்களை மேம்படுத்தாமல் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் தற்சார்பு சாத்தியமில்லை என்பதால் இத்தகைய புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்குவதற்கான பிரதமரின் கிசான் மான் தன் யோஜனா திட்டத்திற்கான பெயர்ப் பதிவு நடைமுறைகளை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் இன்று தொடக்கியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வசதியான ஒரு நாளில் விரைவிலேயே இத்திட்டம் முறைப்படி தொடக்கி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலவரங்கள் குறித்து மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் உள்துறைச் செயலர் தேசிய பேரிடர் நிர்வாக படையின் தலைமை இயக்குனர் உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் நீர்வள ஆணையம் மற்றும் வானிலை ஆய்வு துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

பருவமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள தென்மேற்கு மாநிலங்களில் நிலவரங்களை சமாளிக்க இயன்ற எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அமைச்சர் இக்கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் ஆந்திர ஆளுநர் திரு பிஸ்வபூஷன் ஹரிசந்தன் திரிபுரா ஆளுநர் திரு ரமேஷ் பயஸ் ஆகியோர் இன்று புதுடில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷாவை சந்தித்துப் பேசினர் இவர்கள் தத்தம் மாநிலங்களின் பிரச்சனைகளை உள்துறை அமைச்சருடன் விவாதித்தனர்

அந்தாதுன் திரைப்படத்தில் நடித்த ஆயுஷ்மான் குரானா உரி தி சர்ஜிகல் ஸ்டிரைக் திரைப்படத்தில் நடித்த விக்கி கவுசல் ஆகியோர் சிறந்த நடிகர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர் மகாநடி திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகையாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் ஹெல்லாரோ குஜராத்தி திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது உரி தி சர்ஜிகல் ஸ்டிரைக் திரைப்படத்தின் இயக்குநர் திரு ஆதித்யா தர் சிறந்த இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார்

சிறந்த தமிழ் திரைப்படமாக பாரம் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு

இதற்கான சான்றிதழை வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் இன்று மாலை திரு கதிர் ஆனந்திடம் வழங்கினார் வேலூர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற திரு

சி

மாவட்டத்தில் லட்ச கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட தமிழக வருவாய்த் துறை அமைச்சர் திரு உதய்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் கூறினார் உயிர்ச் சேதம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை நீடிக்கிறது குறிப்பாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் தாழ்வான பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது இவ்விரு மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது கோவை நீலகிரி தேனி கரூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்து பல்வேறு அணைகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது

புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு டி அருண் இன்று ஏனாமில் வெள்ள நிலவரங்களை நேரில் பார்வையிட்டு வருவாய் பொதுப்பணி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் மறுஆய்வுக் கூட்டம் நடத்தினார்

நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஏனாம் அரசு ஊழியர்களுக்கு வெள்ள நிலவரம் மேம்படும் வரை விடுமுறை கிடையாது என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் ஏனாமில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் முதலமைச்சர் திரு

நாராயணசாமியிடம் வலியுறுத்தியதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை முதலமைச்சர் ஏனாமிற்கு அனுப்பி வைத்திருப்பதாக புதுவையில் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இதற்கிடையே அமைச்சர் திரு

வெள்ள பாதிப்புகளை பார்த்த பிறகு இனியாவது துணைநிலை ஆளுநர் இத்திட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே கேரளத்தை ஒட்டிய புதுவையின் மாஹே பகுதியிலும் கனமழை காரணமாக வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது

மாஹே பகுதியைச் சுற்றியுள்ள கேரளத்தின் கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களில் கனமழை குறித்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது

பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலைப் போராட்ட வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி புதுவைக்கான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

ஏஐடியூசி நிர்வாகி திரு சேதுசெல்வம் இப்போராட்டத்திற்கு தலைமையேற்றார்